நாடுமுழுவதும் பொது வை பைசேவைழங்கும் திட்டத்திற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

சட்டங்களினால் விவசாயிகளுக்குளந்தபாதிப்பும் இல்லைஎன்றுழதலமைச்சர் வேளான் திருளடப்பாடிபழனிசாமிமீண்டும் தெரிவித்துள்ளார்

அரசுமருத்துவர்களின் ஊதியஉயர்வு தொடர்பானகோரிக்கைகளைதமிழகஅரசுஉஉனடியாகநிறைவேற்றவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இன்று புத்தில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

இதன்மூலம் புதியவேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

சட்டங்கள் தொடர்பாகவிவசாய சங்கப் பிரதிநிதிகளுடனானபேச்சுவார்த்தைகுறித்தபணிகள் வேளாண் தொடர்ந்துநடைபெற்றுவருவதாகவும் திருபிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார்

திருவாரூர் மாவட்டங்களில் புயல் மழையால் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டபின்னர் நாகை திருநெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதற்கிடையேமத்தியவேளான் துறைஅமைச்சர் திருநரேந்திரசிய் தோமர் உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்துபேசினார் வேளாண் சுட்டங்களுக்குஎதிராக புதுதில்லியில் விவசாயிகள் மேற்கொண்டுவரும் போராட்டம் குறித்து இந்தசந்திப்பின் போதுவிவாதிக்கப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வேளாண் சட்டங்களைதிரும்பப்பெறவேண்டும் எனவலியுறுத்தி காங்கிரஸ் சட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திமற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்தைசந்தித்துகோரிக்கைமனுஅளித்தனர் மத்திய அரசுகொண்டுவந்துள்ளவேளாண் சட்டங்களினால் விவசாயிகளுக்குஎந்தபாதிப்பும் இல்லைஎன்றுவருவாய் துறைஅமைச்சர் திருஉதயக்குமார் கூறியுள்ளார் இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

சமூக வலைதளத்தில் இக்கரத்தைபதிவு செய்துள்ளஅவர் விவசாயிகளின் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருவதாகதெரிவித்தார்

நிதியாண்டுக்கானவருவாய் நடப்பு பற்றாக்குறையைஈடுசெய்யும் வகையில் இந்ததொகைவிடுவிக்கப்பட்டுள்ளதாகநிதியமைச்சகத்தின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது குடிமராமத்துத் திட்டத்தின் மூலம் நிலத்தடிநீர்மட்டம் உயர்ந்துள்ளதாககூட்டுறவுத் துறைஅமம்சர் திருசெல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

பொதுபோக்குவரத்துவாகனங்களில் குறிப்பிட்டநிறுவனங்களின் ஜிபிஎஸ் கருவிகளைமட்டுமேபொருத்தவேண்டும் என்றபோக்குவரத்துத் உத்தரவுக்குசென்னையர்நீதிமன்றம் துறையின் இடைக்காலதடைவிதித்துள்ளது

இவ்வழக்குதொடர்பாகபோக்குவரத்துத்துறைசெயலர் பதிலளிக்குமாறுஅந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்தசிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குசென்னைவானொலியின் மாநிலசெய்திப் பிரிவு ஏற்பாடுசெய்துள்ளது சென்னைஅலைவரிசைஒன்றில் இரவு ஒன்பதமனிக்குஒலிபரப்பாகவுள்ள இந்தநிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் அரூர் சார் ஆட்சியர் திருபிரதாப் பெண்ணாகரம் வாக்குச்சாவடிநிலைஅலுவலர் திரு ஆர் குமரேசன் செய்திப்பிரிவு துணை இயக்குநர் திருஜெயசிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

நெல்லைமாவட்டம் மணிமுத்தாறுஅணையிலிருந்துபிசானசாகுபடிக்காக இன்றுமுதல் தன்னீர் திறந்தவிடப்பட்டுள்ளது